மக்களவையின் செயல்பாடு அதிகித்துள்ளது என்று பிரமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவையின் ஐந்து நாள் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது

பழனிசாமி சென்னையில் ஆலோசனை நடத்தி வருகிறார்

பைடனுக்கு கொள்கை இயக்குநராக இந்திய அமெரிக்கரான திருமதி மாலா அடிகா நியமிக்கப்பட்டுள்ளார்

ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மாற்றத்திற்கான புதிய திசையில் நாடு செல்ல வேண்டும் என விரும்புவதால் நாடாளுமன்ற மக்களவையின் செயல்பாடு அதிகரித்துள்ளது என்று பிரம் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளாா்

புதிய விதிமுறைகள் மற்றும் பல்வேறு முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளுடன் நாடாளுமன்ற இரு அவைகளும் வார இறுதி நாட்களிலும்கூட பணியாற்றியதை பிரதமர் நினைவு கூர்ந்தார் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் கழுகமாக நடைபெறுவதற்கு அனைத்து கட்சிகளும் உறுதி செய்தன என்றும் அவர் கூறினார்

தலைநகர் தில்லியில் தமது அரசின் கட்டுமான பணிகள் பற்றி குறிப்பிட்ட திரு நரேந்திரமோடி தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு காலத்தில் தொடங்கப்பட்ட பல கூட்டுமாளப் பணிகள் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே முடிந்துள்ளன என்றார்

இதேபோல் பல்வேறு திட்டங்கள்பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தன என்றும் தமது அரசு மத்திய தகவல் ஆணையத்துக்கு புதிய கட்டிடத்தை கட்டித் தந்ததாகவும் பிரதம் குறிப்பிட்டார் நாட்டின் வீரம் மிக்க தியாகிகளின் நினைவாக இந்தியா கேட் அருகே போர் நினைவுச் சின்னம் தமது அரசால் கட்டப்பட்டதையும் திரு நரேந்திரமோலடி எடுத்துரைத்தார்

இந்த குடியிருப்புகளில் பல பசுமை முன் முயற்சிகள் மேற்கொள்ளப் பட்டுள்ளதாகவும் அவா கூறுகிறார்

பீகார் சுட்டப்பேரவையின் ஐந்து நாள் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது அண்மையில் நடந்து முடிந்த தேர்தலுக்குப் பின் நடைபெறும் இந்த முதலாவது கூட்டத்தொடரில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்கிறார்கள்

சுட்டப்பேரவையின் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜித்தன் ராம் மஞ்சு புதிய உறுப்பினர்களுக்கு இன்றும் நாளையும் பதவிப்பிரமாணம் செய்து வைப்பார்

அடுத்த நாள் ஆளுநர் திரு பாஹு சௌஹான் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார் இந்த கூட்டத்தொடரின் இறுதி நாளில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் அரசின் பதிலும் இடம்பெறும்

இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிவார் புயல் காரணமாக நாகை மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இதனிடையே நிவார் புயல் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அமைச்சா்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தி வருகிறார் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப் பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார்

நிவார் புயல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை மாநில மீன்வளத்துறை அமைச்சா் திரு ஜெயக்குமாா் கேட்டுக் கொண்டுள்ளாா் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் புயல் முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் கடலூர் விரைந்துள்ளனர் இடதுசாரி அதி தீவிரவாதம் என்ற தீமையை ஒழிக்க கத்திஷ்கா் அரசின் முயற்சிகளில் சரணடைந்த மாவோயிஸ்டுகளில் பலர் முக்கிய பங்கு வகித்துள்ளனா் அண்மையில் தலைமை காவலர்கள் பணியிடங்களுக்கான பயிற்சி முடித்தவர்களுக்கு ஐகதல்பூரில் பணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது

இந்த நிகழ்ச்சியில் பேசிய காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் திரு பி கந்தர்ராஜ் சரணமடைந்த மாவோயிஸ்ட்டுகள் காவல்துறையில் இணைந்து பஸ்தார் பகுதி பழங்குடி மக்களிடையே இடதுசாரி அதி தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த மிகவும் உதவியாக இருப்பார்கள் என்றார்

அமெிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜோ எபடனின் மனைவி திருமதி கில் பைடனுக்கு கொள்கை இயக்குநராக இந்திய அமெரிக்கரான திருமதி மாலா அடிகா நியமிக்கப்பட்டுள்ளார் அண்மையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலின்போது திருமதி கில் எபடனுக்கு மூத்த ஆலோசகராகவும் திரு ஜோ பைடன் திருமதி கமாலா ஹரீஸ் பிரச்சாரத்திற்கு மூத்த கொள்கை ஆலோசகராகவும் திருமதி மாலா அடிகா பணியாற்றினார் ஏற்கனவே இவர் எபடன் அறக்கட்டளையில் உயர்கல்வி மற்றும் ராணுவ குடும்பங்களுக்கான இயக்குநகராகவும் இருந்துள்ளார்

ஆப்பாளிஸ்தான் தலைநகர் காபூலில் ஏராளமாள பொதுமக்கள் உயிாழக்கவும் காணமடையவும் காரணமான ராக்கெட் தாக்குதலுக்கு ஐ நா தலைமைச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்டாரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் வன்முறைக்கு முடிவு கட்டுவது மிகவும் அவசரத் தேவை என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் நடைபெறவிருக்கும் ஆப்கானிஸ்தான் அமைதி பேச்சுவார்தைகளின்போது மக்களின் உயிர்களை காப்பாற்ற மோதல்களை குறைக்கவும் தாக்குதல்களை நிறுத்தவும் வழி ஏற்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒடிசா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது கோவாவில் உள்ள பாம்போலிம் மைதானத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது